நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார்

அமித்ஷா காரைக்காலில் கூறினார்

சிவக்கொழுந்து தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார்

ஆத்ம நிர்பார் எனப்படும் சுயசார்பு இந்தியா இயக்கம் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமை கொள்ள வைக்கும் ஒரு தேசிய உத்வேகம் என்றும் அது ஒரு சாதாரண பொருளாதார பிரச்சாரம் அல்ல என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் மன் கீ பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை நாட்டு மக்கள் இடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சுயசார்பு இந்தியா என்ற தாரக மந்திரம் உள்ளடங்கிய கிராமங்களையும் அடைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று கூறினார் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் குறித்து பெருமை கொள்வதே சுயசார்பின் முதல் கட்டம் என்றும் அந்த பெருமையை அவ்வொரு இந்தியரும் ஏற்கும் போது சுயசார்பு இந்தியா இயக்கம் ஒரு தேசிய புத்துணர்ச்சியாக மாறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

மழை வரும் முன்பு ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் ஆகியவற்றையும் நீர்வரத்து வாய்க்கால்களை தூர்வாரியும் முழுவீச்சில் செயல்பட்டு மழைநீரை வெற்றிகரமாக சேமிக்க வாருங்கள் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார் ஒரு காலத்தில் கிராமங்களில் ஏரிகள் குளங்கள் ஆகியவற்றின் பராமரிப்பை அனைவரும் ஒருங்கிணைந்து செய்து வந்தார்கள் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டும் திருவண்ணாமலையில் நடந்து வரும் முயற்சியை பிரதமர் பாராட்டினார் மதுரையை சேர்ந்த முருகேசன் என்பவர் வாழைக் கழிவுகளை கொண்டு கயிறு தயாரிக்கும் இயந்திரத்தை உருவாக்கி இருப்பதை பாராட்டிய பிரதமர் இந்த நூதன கண்டுபிடிப்பால் சுற்றுச்சூழல் மற்றம் கழிவுகளுக்கான தீர்வு பிறக்கும் என்றும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்திற்கான வழியும் உண்டாகும் என்றும் பிரதமர் சுட்டிக் காட்டினார் புதுச்சேரியில் காங்கிரஸ் அரசு கவிழ்ந்ததற்கு காங்கிரஸ் கட்சியே காரணம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா பாஜக மாநில தலைவர் திரு சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

சட்டப்பேரவையில் திரு நாராயணசாமி நம்பிக்கை கோருவதற்கு முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திமுகவை சேர்ந்த திரு வெங்கடேசன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஜான்குமார் உட்பட மேலும் சிலர் பாஜகவில் இணைந்தனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜனுக்கு ஆலோசகர்களாக உள்துறை அமைச்சகம் நியமித்துள்ள ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் சி சந்திரமவுலி மற்றும் ஐபிஎஸ் அதிகாரி டாக்டர் ஏ பி மகேஸ்வரி ஆகியோர் முறைப்படி பொறுப்பேற்று கொண்டனர் இதை தொடர்ந்து அவர்கள் துணைநிலை ஆளுநரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர்

மேலும் வாக்குச்சாவடியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்தும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

வாக்குச்சாவடிகளில் மாற்றுத் திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலி வசதி செய்து தரப்படும் என்றும் கண் பார்வையற்றோர் காது கேளாதோர் வசதிக்காக பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் அமர்த்தப்படுவார்கள் என்றும் கண் பார்வையற்றோர்களுக்கு பிரையிலி வாக்குச்சீட்டு வழங்கப்படுவதோடு அவர்களுக்கு துணையாக ஒருவர் வர அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் புதுச்சேரி தேர்தல் துறை தெரிவித்துள்ளது

பாலகிருஷ்ணன் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பூர்வாகர்க் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி தாகூர் கலைக் கல்லூரி ஆகிய மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும் என்று அவர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் துவக்கி வைத்த பொம்மை கண்காட்சியில் புதுச்சேரியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரும் கலந்து கொண்டுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மழைநீர் சேகரிப்பில் நாட்டு மக்கள் அனைவரும் முழு வீச்சுடன் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் அரசு கவிழ்ந்ததற்கு காங்கிரஸ் கட்சியே காரணம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா காரைக்காலில் கூறினார் புதுச்சேரி வாக்குச் சாவடிகளில் மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று தேர்தல் துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார்